பொருட்கள் உலக அளவில் பரவலாகச் சென்றடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நரேந்திர மோடி பிரிட்டன் பிரதமர் திரு போரிஸ் ஜான்சனுடன் தொலைபேசியில் ஆவோசனை நடத்தினார்

இனி விரிவான செய்திகள் திறன் மற்றும் நம்பகத்தன்மையுடன் உயர் தரத்திவான பொருட்கள் தயாரிக்கப்படும்போது இந்தியப் பொருட்கள் உலக அளவில் பரவலாகச் சென்றடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சுயசார்பு இந்தியா தரமான பொருட்களைத் தயாரித்தல் அவற்றை உலசும் முழுவதும் கொண்டு செல்லுதல் போன்ற அம்சங்கள் குறித்து பிரதமர் தமது கருத்துகளை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் திறன்களின் மையமாக இந்தியா உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் வெற்றி புதுமைகளைப் படைப்பதற்கான நமது இளைஞர்களின் ஆவலை எடுத்துரைப்பதாக அவர் கூறியுள்ளார் புதிய பொருட்களும் சேவைகளும் வேகமாக வளர்ச்சி அடைவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இவற்றுக்கு உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் பெரிய சந்தை காத்துக்கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் விலை குறைவான நீடித்து உழைக்கக்கூடிய பயன்பாடு மிக்க பொருட்களை உலகம் விரும்புவதாகவும் அளவு தரம் ஆகிய இரண்டு குறிக்கோள்களின் மீது சுயசார்பு இந்தியா கட்டமைக்கப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் கூறியுள்ளார் உலக சந்தைகளை வெறுமனே தமது பொருட்களால் நிரப்ப இந்தியா விரும்பவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் அதிகமாக உற்பத்தி செய்ய விரும்பும் அதே சமயம் சிறந்த தரத்திவான பொருட்களைத் தயாரிக்கவும் இந்தியா விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியப் பொருட்கள் உலகம் முழுவதுமுள்ள மக்களின் மனங்களை வெல்ல வேண்டுமென்பதே அனைவரது விருப்பம் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரிட்டன் பிரதமர் திரு போரிஸ் ஜான்சனுடன் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார் அப்போது ஏற்கெனவே திட்டமிட்டபடி குடியரக தின நிகழ்ச்சிகளில் தாம் பங்கேற்க முடியாததற்கு பிரிட்டிஷ் பிரதமர் வருத்தம் தெரிவித்தார் தம்மை சிறப்பு விருந்தினராக அழைத்ததற்கு திரு போரிஸ் ஜான்சன் நன்றி தெரிவித்துக் கொண்டார் விரைவில் தாம் இந்தியா வர ஆர்வத்துடன் இருப்பதாகவும் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் தெரிவித்தார்

பிரெக்சிட்டுக்கு பிந்தைய ஒத்தழைப்பு உள்ளிட்ட அம்சங்கள் தொடர்பாகவும் இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தினர்

புத்தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் பூஷன் இது தொடர்பான இறுதி முடிவை அரசு எடுக்கும் என்று குறிப்பிட்டார்

தொழிற்துறையில் தரத்தையும் உற்பத்தித்திறனையும் மேம்படுத்துவதற்காக நடத்தப்படும் உத்யோக் மந்தன் கருத்தரங்கில் மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று உரையாற்றுகிறார் வர்த்தக அமைச்சகத்தின் தொழில் வளர்ச்சி மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்துறைஇந்திய தர கவுன்சில் தேசிய உற்பத்தித் திறன் கவுன்சில் மற்றும் தொழில்துறை அமைப்புகள் இணைந்து உத்யோக் மந்தன் என்ற தொடர் இணைய தள வாயிலான கருத்தரங்குகளை நடத்துகிறது

இன்று நடைபெறும் கருத்தரங்கத்திற்கு வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தலைமை வகித்து உரையாற்றவுள்ளார்

பிரிட்டனுக்கும் இந்தியாவுக்கும் இடையே குறைந்த அளவிலான விமான சேவைகளுக்கு மட்டுமே அமைதி அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் மருத்துவ வல்லுநர் குழுவுடன் ஆவோசனை நடத்திய பின்னர் விரிவாள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் விமான போக்குவரத்து சேவைகளை தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார்

தொடர்ந்து நிலைமையை கண்காணித்து வருவதாகவும் தேவைக்கு ஏற்ப கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் கூறினார் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வீட்டு வசதித்துறைக்கான பொறுப்பு வகிக்கும் திரு ஹர்தீப் சிங் பூரி உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இனங்க உரிய விதிமுறைகள் பின்பற்றப்பட்டு புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டப்படும் என்றார் இந்த திட்டத்தை செயல்படுத்தும்போது கற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு அதிக கவணம் செலுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தாா்

இந்த ஆண்டின் முதல் வெளிநாட்டு பயணமாக இலங்கைக்கு சென்றுள்ள திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு அதிபர் திரு கோத்த பயா ராஜபக்ஷா இலங்கை வெளியுறவு அமைச்சர் திரு தினேஷ் குணவர்தனா ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாக வெளியுறவு அளமச்சகம் தெரிவித்துள்ளது

கொச்சி சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது

ரயில் கட்டணங்கள் உயர்த்தப்பட இருப்பதாக வெளியான தகவலுக்கு ரயில்வே அமைச்சகம் மறுப்பு தெரிவித்துள்ளது சில ஊடகங்கள் இதபோன்ற தகவலை வெளியிட்டுள்ளதாகவும் அது தவற்றனது என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது கட்டணங்களை உயர்த்தும் திட்டம் ஏதும் பரிசீலனையில் இல்லை என ரயில்வே அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது கேரளாவில் பறவை காய்ச்சல் அதிகரித்து வரும் நிலையில் அந்த மாநில அரசு அதை மாநில பேரிடராக அறிவித்துள்ளது ஆலப்புழா மற்றம் கோட்டயம் மாவட்டங்களில் பறவை காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது இதையடுத்து தீவிர கண்காணிப்புப் பணிகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள வாத்துகள் கோழிகள் உள்ளிட்டவற்றைக் கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது

ஜம்மு காஷ்மீர் ஹிமாசல பிரதேசம் உத்தரகாண்ட் பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் தில்லி மேற்கு உத்தர பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கடும் பளிப் பொழிவு நிலவும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் சிம்லா கங்க்ரா மண்டி குலு ஆகிய மாவட்டங்களில் அமல்படுத்தப்பட்டிருந்த இரவு நேர ஊரடங்கை அந்த மாநில அரசு விலக்கிக் கொண்டுள்ளது மாநிலத்தில் அரசு அலுவலகங்கள் வழக்கம்போல வாரத்தில் ஆறு நாட்கள் செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

கொல்கத்தாவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவர் சவுரவ் கங்குலி இன்று வீடு திரும்ப உள்ளார் அவர் குணமடைந்திருப்பதாகவும் அன்றாட பணிகளை மேற்கொள்வதற்கான உடல் நிலை அவருக்கு உள்ளதாகவும் அவருக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்